தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் கட்டுப்படுத்துவது தொடர்பாக கணக்கெடுக்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டை தாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி தொகை நாளைமுதல் வழங்கப்படுகிறது

மாத தவணைகள் வசூல் செய்ய கூடாது என்ற மத்திய அரசின் உத்தரவையும் மீறி வசூல் செய்யப்படுவதாக வரும் புகார்கள் குறித்து மத்திய அரசிடம் எடுத்துரைக்கப்படும் என்றார்

ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணமாகும் சூழல் இருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் கோவை ஈஷா மைய கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா தொற்று காணப்பட்டால் அவர்களையும் ஆய்வுக்குட்படுத்த வாய்ப்பு உள்ளது என்றார்

ஊரடங்கு பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் இதுகுறித்து மத்திய அரசு தான் முடிவு செய்யும் என்றார்

விவசாயிகளின் உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு தடை இல்லை என்று அறிவிக்கப்பட்டு விட்டதாக எடுத்துரைத்தார் முதலமைச்சர் ஊடகங்கள் வாயிலாகவும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார்

முதியவர் மாற்றுதிறனாளிகளுக்கு நேரடியாக வீடுகளில் நிவாரணதொகை வழங்கப்படும் என்றார்